அணை மிகப்பெரிய உதாரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர்

தமிழகத்திற்கு மூன்றாண்டுகள் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

போட்டி நாளை மொஹாலியில் நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் மேம்பாட்டை எட்ட முடியும் என்பதற்கு சர்தார் சரோவர் அணை மிகப்பெரிய உதாரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவுத் திட்டம் தற்போது நனவாகி விட்டதாக கூறிய அவர் நீர்வளங்களை பாதுகாக்க நீர் மேலாண்மை இயக்கம் அவசியம் என்று கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிரதமர் நீண்டகாலம் நல்ல உடல்நலத்துடன் வாழ்ந்து நாட்டுக்கு தொடர்ந்து தொண்டாற்ற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் திரு நரேந்திரமோடி மக்களால் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகக் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பல ஆண்டுகளாக தீாவு காணாத பல பிரச்சினைகளுக்கு திரு நரேந்திரமோடி தீர்வு கண்டிருப்பதாகக் கூறியுள்ளார்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 தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தமது வாழ்த்துச் செய்தியில் திரு நரேந்திர மோடியின் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய செயல்பாடுகள் உலக அளவில் இந்தியாவை சிறந்த நாடாக உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளன என்று தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரின் பிறந்த நாளை பொட்டி மலர்க் கொத்துடன் வாழ்த்துக்கடிதம் அனுப்பியுள்ளார் நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை புரிய சிறந்த உடல்நலத்தையும் வலிமையையும் இறைவன் அளிக்க வேண்டும் என கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பாமக நிறுவனா் மருத்துவா் ச ராமதாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் உள்ளிட்டோரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமது பிறந்த நாளையொட்டி குஜராத் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி காந்திநகரில் தமது தாயாரை சந்தித்து வாழ்த்துப் பெற்றார் பிரதமின் பிறந்தநாளை பிஜேபி யினர் சேவை வாரமாக கடைப்பிடித்து வருகின்றனர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி வீதம் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது என மத்திய தொழிலாளர் நலத் துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

வட்டி வீதம் உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று அமைச்சர் கூறினார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மூன்றாண்டுகளுக்கு தற்போதுள்ள நிலை தொடரும் என்று தெரிவித்தார்

தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின்உற்பத்தி நிலையங்கள் மற்றும் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

கடைமடையில் தேக்கி வைக்க முடியாத தண்ணீர் கடலுக்கு செல்வதால் விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று உணவுத் துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேக்கி வைக்க முடியாத தண்ணீர்தான் கடலுக்கு செல்கிறது என்று கூறினார்

தமிழகத்திற்கு கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறும் என நம்பிக்கை இருப்பதாக அமைச்சர் கூறினார்

இதனையொட்டி சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவச் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சா்கள் மலாதூவி மரியாதை செலுத்தினா் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அண்ணாசாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு திண்டிவனத்தில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கட்சிகள் சார்பில் தலைவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர் திராவிடர் கழகத்தின் சார்பில் வேப்பேரி பெரியார் திடலில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன

மக்களவைத் தேர்தலில் திமுக சின்னத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் திரு சின்ராஜ் மதிமுகவின் திரு கணேசமூர்த்தி ஐஜேகே யின் திரு பாரிவேந்தர் ஆகியோர் போட்டியிட்டு வெற்றிபெற்றனர் இவர்களது வெற்றி செல்லாது என அறிவிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷசாயி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது கட்சியின் உறுப்பினர்களாக இல்லாதவர்களை கட்சி சின்னத்தில் போட்டியிட அனுமதி அளித்தது தேர்தல் நடைமுறைகளுக்கு முரண் ஆகாதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு கேர்கல் ஆணையத்தின் தரப்பில் அளிக்கப்பட்ட பதிலில் ஒரு கட்சியைச் சேர்நதவர் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட முடியாது என விதி இருந்தாலும் தேர்தல் அதிகாரி வேட்பு மனுவை ஏற்றுக் கொண்டால் அதை எதிர்த்து தேர்தல் வழக்குதான் தொடர முடியும் என்று கூறப்பட்டது எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது

பொள்ளாச்சியில் இதுகுறித்து சட்டப்பேரவைத் துணை தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு வார்த்தை நடத்தினார் இதில் அணையிலிருந்து நான்காம் மண்டல பாசனத்திற்கு நான்கு கற்றுக்களாக தண்ணீர் திறப்பது பற்றிய கருத்துருவை முதலமைச்சருக்கு அனுப்புவது என்றும் அவரது ஒப்புதலோடு தண்ணீர் திறப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மாவட்டக் செய்திகள் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி மதிப்புக்கூட்டும் பொருட்களை தயாரிப்பதற்கான வாகன விழிப்புணர்வு முகாமை உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மாநகராட்சியில் நடைபெறும் பொலிவுறு நகரப் பணிகள் குறித்து ஆய்வு செய்து ஒருமாத காலத்திற்குள் அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தமிழக சட்டப்பேரவை பொதுக் கணக்கு குழுத் தலைவர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் ஜல்சக்தி இயக்க செயல்பாட்டில் அகில இந்திய அளவில் தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்

விளையாட்டுக் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அனிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மொஹாலியில் நடைபெறவுள்ளது